தொடங்கியுள்ளன

நடத்தப்பட்டு வருவதாக வருவாய் துறை அமைச்சர் திரு உதயக்குமார் தெரிவித்துள்ளார்

கிரிக்கெட் போட்டி பெங்களுருவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது இனி விரிவான செய்திகள் நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான ஆயத்தப்பணிகள் தொடங்கியுள்ளன இன்று திருநெல்வேலியில் நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல்கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக கடைபிடிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் கேட்டுக் கொண்டார் இந்த இரண்டு தொகுதி இடைத் தேர்தலிலும் கற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பிரச்சாரப் பொருட்களை பயன்படுத்தமாறு தேர்தல் ஆணையம் வலியறுத்தியுள்ளது பிரச்சாரத்திற்காக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அரசியல் கட்சிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன இதற்கிடையே இந்த இடைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அஇஅதிமுகவும் திமுக மற்றும் அதன் கூட்டணிக் கட்சியான காங்கிரசும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இந்த இடைத் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று தமாகா கூறியுள்ளது திமுக மற்றும் அதன் கூட்டணிக் கட்சியான காங்கிரஸூக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மதிமுகவும் அறிவித்துள்ளன நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசிடம் இருந்து பெற அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தொழில் நிறுவனங்களுக்கு போதிய உதவிகளை மாநில அரசு செய்யவில்லை என்றும் திரு அழகிரி குறை கூறினார்

இன்று சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்துக் கழக ஒய்வூதியதாரர்களுக்கு பணப் பயன்களை வழங்கி அவர் பேசினார்

முதலமைச்சரின் வெளிநாட்டுப் பயணத்தின் மூலம் பெறப்பட்ட முதலீடுகள் தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை கேட்பது தேவையற்றது என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக செயல்படுவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் தொலைதூரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகளை வழங்கும் நோக்கில் தமிழக அரசு மருத்துவ முகாம்களை நடத்தி வருவதாக வருவாய் துறை அமைச்சர் திரு உதயக்குமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ முகாமை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் அதிநவீன பரிசோதனை வசதி நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை மேல் சிகிச்சைக்கான பரிந்துரை போன்றவை இந்த மருத்துவ முகாம்களில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார்

புளி கிரைண்டர் போன்றவற்றுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியை மத்திய அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என தமிழ்நாடு வணிகர் சங்கப்பேரமைப்பின் தலைவர் திரு விக்கிரமராஜா கூறியுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்டுமானப் பொருட்களுக்கான வரி விகிதமும் குறைக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசிடம் வலியுறுத்தவுள்ளதாக தெரிவித்தார்

இன்று சென்னையில் பிரதமரின் திறன் மேம்பாட்டுத்திட்டத்தின்கீழ் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார் தோல் ஆடைகள் மற்றும் காலணி உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தோல் பொருட்களுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டினை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தூத்துக்குடியில் இன்று ரங்கோலிப் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கோலங்களை வரைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிளாஸ்டிக் இல்லாத இந்தியா நோ நோட்டு பிளாஸ்டிக் மக்கும் குப்பை மக்காத குப்பை மழைநீர் சேகரிப்பு நெகிழியை தவிர்ப்போம் கற்றக்குழலை பாதகாப்போம் சேவ் வாட்டர் பிளாஸ்டிக் ப்ரி இண்டியா என்ற தங்களின் பல்வேறு எண்ணங்களை வண்ணங்களாக தீட்டி ரங்கோவி கோலங்களை வரைந்தனர் தூத்துக்குடி மாநகராட்ன் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் இன்று அதிகாலையிலேயே வந்திருந்து இந்த கோலப் போட்டியில் பங்கெடுத்துக் கொண்டனர் இதில் சிறப்பாக கோலம் வரைந்த பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு பரிககள் வழங்கப்பட்டன

மத்திய அரசின் தேசிய வேளாண்மை அபிவிருத்தித் திட்டத்தின்கீழ் வழங்கப்பட்ட கத்திரிக்காய் விதைகளை பயன்படுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கூடுதல் லாபம் ஈட்டிவருகின்றனர் இங்கும் விளையும் கத்திரிக்காய் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கரூர் தேனி திண்டுக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வெப்பச்சலனம் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகல் பரவலாக மழை பெய்தது மாவட்டச் செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் உயிரி உரங்களை பயன்படுத்தி மண்வளத்தை பெருக்க வேண்டும் என்று மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் திரு கணேசன் கேட்டுக் கொண்டுள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியாவின் தீபக் புனியா காயம் காரணமாக பங்கேற்காததை அடுத்து அவருக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது

பெங்களுருவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது

இரண்டாவது போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது